சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவி விலகி உள்ளதால் அம்மாநில அரசியலில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது

கற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது

மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார்

அணியை வென்றது

இனி விரிவான செய்திகள் கா்நாடகத்தில் உள்ள மதசாா்பற்ற ஜனதா தள மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு தற்போது நெருக்கடி ஏற்பட்டுள்ளது

அதன் பின்னர் மாநில ஆளுநர் வாஜூபாய் வாலாவை சந்தித்து பேசினர் மதனர்பற்ற ஜனதா தள கட்சியின் சுட்டப்பேரவை உறுப்பினர் ஏ எச் விஸ்வநாத் செய்தியாளர்களிடம் பேசினார்

அம்மாநில முதல்வர் திரு எச் டி குமாரசாமி அமெரிக்காவில் கற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் தற்போது அம்மாநிலத்தில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது கூட்டணி அரசில் உள்ள பல உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையில் இடம்பெறாதது மற்றும் தங்களது ஆதரவாளர்களுக்கு மக்களவை தேர்தலில் வாய்ப்பு அளிக்காததின் காரணமாக அதிருப்தியுற்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளது தெரிகிறது மேலும் சமீபத்தில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அம்மாநிலத்தில் பிஜேபி அதிகளவில் வெற்றிபெற்றதும் காரணங்களாக கூறப்படுகின்றன

சுட்டபேரவை தலைவர் எடுக்கும் முடிவை அடுத்து தங்களது நடவடிக்கை இருக்கும் என்று கர்நாடக மாநில பிஜேபி தலைவர் திரு பி எஸ் எடியூரப்பா தெரிவித்துள்ளார்

இதன் காரணமாக ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படும் மற்றும் மாக குறையும் என்றும் அவர் தெரிவித்தாா் கோவா முக்கிய கற்றுவா தலம் என்பதால் ரயில் போக்குவரத்தில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

அருணாச்சல பிரதேசத்தில் விளையாட்டுத்துறை தொடர்பான அடிப்பளட வசதிகளை மேற்பாள்வையிட்ட மத்திய அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார்

அதில் வர்மக் கலை பளு தூக்குதல் மற்றும் குத்துச்சண்டை ஆகியவற்றுக்கான சிறப்பு மையங்கள் செயல்படும் என்று கூறினார்

வடகிழக்கு மாநில இளைஞர் திருவிழா இந்தாண்டு அருணாச்ச பிரதேசத்தில் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்

மாநிலத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் கழிப்பறை வசதி சுகாதாரம் குடிநீர் வசதி மற்றும் பயணிகள் தங்குவதற்கான வகதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

கற்றுவாத்துறையில் உள்ளவர்களுக்கு பயிற்சிகள் அளித்து அவர்களின் திறன் அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா கட்சியில் உறுப்பினர் சேர்க்கையை தெவங்கானா மாநிலத்தில் உள்ள சம்ஷதாபாதில் தொடங்கி வைத்தார் அப்போது திருமதி சோனி நாயக் என்ற பழங்குடியின பென்னுக்கு அவரது இருப்பிடத்திற்கே சென்று உறுப்பினர் அட்டையை வழங்கினார்

ஹைதராபாத்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் உள்ள ஒய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் விவரங்கள் டிய்வூதிய கணக்குடன் இணைக்கப்பட்டு அதன் மூலம் வெளிப்படை தன்மை மற்றும் கால தாமதம் குறைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக அம்மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் தலைமையில் நேற்று மாநில நிர்வாக கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார்

அம்மாநிலத்தில் உள்ள தமாடரி மாவட்டத்தில் செந்த்பெஹ்ரா வனப்பகுதியில் இந்த மோதல் நடைபெற்றது

கொள்ளை மற்றும் பல்வேறு வழக்குகளில் ஈடுபட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தது மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தும் வகையிலும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் புதுமைகளை இளைய தலைமுறையினர் படைக்கவேண்டும என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்

சமுதாயத்தில் உள்ள அவ்வொரு துறையிலும் திறமைப்படைத்தவர்கள் அதிகம் உள்ளனர் என்றும் அவர்களை கண்டறித்து ஊக்கப்படுத்தவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சிப்பாதையில் கொண்டு செல்லும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடியால் செயல்படுத்தப்பட்டுவரும் சிாதிருத்த நடவடிக்கைகளுக்கு வலுகோக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக முன்னாள் நிதியமைச்சா் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளாா் இதுதொடர்பாக முகநூல் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள அவர் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவின் அடிப்படை வசதிகளை பெரும் வகையிலும் வளர்ச்சிப்பாதையில் பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கும் வகையிலும் பட்ஜெட் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்

இந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் மார்ன்ரம் டி காக் ஆகிய இருவரும் அதிரடியாக ஆடி ரன் குவித்தனர்